அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் விரிவான பேச்சுக்களை நடத்தியுள்ளார்

மறுத்துள்ளது

எச்சரித்துள்ளது

பாரிசை அடுத்த அர்ஜெண்டியுல் எனனும் இடத்தில் இந்த தொழிற்சாலை உள்ளது டசால்ட் நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் பேசிய திருமதி நிர்மவா சீத்தாராமன் போர் விமானங்களின் உற்பத்தியின் முள்ளேற்றத்தை ஆய்வு செய்தார் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு வழங்கப்படவுள்ளன முன்னதாக பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் பிளாரன்ஸ் பார்லியுடன் விரிவான பேச்சுவார்த்தையை அவர் நடத்தினார்

அதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடிய திருமதி நிர்மலா சீத்தாராமன் மேக் இன்டியா முன் முயற்சியின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தியை விரிவாக்க முன்வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் இணையதளங்கள் முடக்கப்படும் என்று வெளியான செய்திகளை மத்திய அரசு மறுத்துள்ளது இணையதளங்கள் முடக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய இணையதள பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு குல்சன் ராய் தெரிவித்துள்ளார் இணையதளங்கள் முடக்கம் செயல்பட ஏதமின்றி நடவடிக்கைகளும் அனைத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

ஐ நா வுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையத் அக்பருதீன் அதிக எண்ணிக்கையிலான இந்தியா வெற்றிபெற்றிருப்பது சர்வதேச சமுதாயத்தின் மீது நாட்டிற்கு இருக்கும் வாக்குகளுடன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது ஜம்மு பிரிவில் உள்ள சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த சம்பா விஜய்பூர் ராம்கர் பரிபிராமணா ஆகிய நான்கு நகராட்சிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு எந்திரங்களும் இதரப்பொருட்களும் வாக்குச் சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருப்பதாக சும்பா மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறியிருக்கிறார் இன்று நடைபெறும் வாக்குப்பதிவுடன் பத்து மாவட்டங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நிறைவுபெறும்

சாதாரண மக்களுக்கு சேவை புரிவதையும் பரம ஏழைகளுக்கு நீதியை உறுதி செய்வதையும் முக்கிய கடமையாக காவல்துறை கருத வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அரசுகள் வரும் போகும் என்று கூறிய குடியரசுத் தலைவர் ஆனால் அரசியல் சாசனம் போல தொடர்ந்து பணியைச் செய்பவர்கள் காவல்துறையினர்தான் என்று தெரிவித்தார் சட்டத்தை நிலைநாட்டுவோரை பார்த்து அஞ்சாமல் சுட்டத்திற்கு மதிப்பளித்து நடக்கும் தன்மயை உருவாக்குவதே காவல்துறை சேவையின் முதன்மயான மற்றும் அடிப்படையான கொள்கையாக இருக்க வேண்டும் என்று திரு ராம் நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கயைா நாயுடு இன்று அலகாபாத் செல்கிறார் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்நீதிமன்ற துணை கட்டிடத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி பி போன்ஸ்லே உட்பட உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர்

இந்த நிறுவனத்தின் புதிய வசதிகளையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் வங்கக்கடலில் உருவான டிட்லி புயல் வலுவிழந்து வடகிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதால் மேற்கு வங்க மாநிலத்தில் கங்கை நதி பகுதிகளில் கன மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சித் துறை எச்சரித்துள்ளது

மேற்கு வங்கம் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பணியிடங்களில் பெண்கள் எதிர்நோக்கும் பாலியல் ரீதியிலான தொல்லைகள் குறித்த புகார்களை ஆய்வு செய்ய மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழு ஒன்றை அமைக்கவுள்ளது நீதித்துறை மற்றும் சட்டத்துறையைச் சேர்ந்த மூத்த நிபுணர்களை உறுப்பினர்களாகக் கொண்ட இந்தக்குழு பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகானும் சுட்டம் மற்றும் நிர்வாக ரீதியிலாள கட்டமைப்பை உருவாக்கி அதில் கவனம் செலுத்தும் பணியிடங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் ரீதியிலான புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த செயல்பாடுகளை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கூறியிருக்கிறார் அனைத்து துறைகளிலும் தங்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறத்தல்கள் குறித்த புகார்களை பெண்கள் அச்சமின்றி தெரிவிக்க முன்வரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தகைய வழக்குகளில் பெண்களுக்கு தேவையாள அளைத்து உதவிகளையும் அரசு அளிக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் உலக நாடுகளிள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான திட்டங்களுக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் தஜகிஸ்தானின் துஸன்வே நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திருமதி கஷ்மா ஸ்வராஜ் கூவ்வொரு அரசாங்கமும் தங்களது நாட்டின் பாதுகாப்பு கருதி நாடுகளுடன் ஒருங்கிணைந்து பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவேண்டும் மற்ற என்று கேட்டுக்கொண்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புக்கு இந்தியா தனது முழுமையான ஆதரவை அளித்து வருவதாக தெரிவித்த அவர் பிரிவினைவாத சக்திகள் இளைய சமுதாயத்தை தவறான பாதையில் கொண்டு செல்வதை தடுக்க ஒவ்வொரு நாடும் முழு ஒத்துழைப்பை தரவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இஸ்லாமிய பிரச்சாரகர் ஜாகீர் நாயக் கிற்கு சொந்தமான நான்கு சொத்துக்களை முடக்க மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாகீர் நாயக் கிற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் நிதி நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சொத்துக்களை விற்பதற்கு அவர் முயன்றதாக தேசிய புலனாய்வு முகைமையின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து சென்று மறைந்து வாழும் ஜாகீர் நாயக் பல்வேறு நாடுகளின் குடியுரிமை பெறுவதற்கு முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சொத்துக்களை முடக்க உத்தரவு பிறப்பித்தது விரோத நடவடிக்கைகள் சட்டத்திள்கீழ் குற்றம் சாட்டப்பட்ட ஜாகீர் நாயக் இரண்டு சட்ட ஆண்டுகளுக்கு முன்பு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் பிரச்சாரத்தின் இளைஞர்களை தீவிரவாத மூலம் தமது நடவடிக்கைகளில் ஈடபடச்செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அர்ஜெண்டினாவின் பியூனஸ்அயஸ் நகரில் நடைபெறும் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் மனுபாக்கர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இரண்டு பத்தக்கங்களை வென்றுள்ளார் பத்து மீட்டர் பிஸ்டல் பிரிவின் தஜிகிஸ்தானின் பெஹ்ஜான் ஃபைசுலேவிடம் அவர் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார்

அர்ஜெண்டினா பங்களாதேஷ் இடையே நடைபெறம் போட்டியில் வெல்லும் அணியுடன் இந்தியா இன்று மோதுகிறது பேட்மிண்டன் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லச்சயாசென் வெள்ளிப்பதக்கம் வென்றார்

டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்ந்தெடுத்த வெஸ்ட் இண்டஸ் அணியின் விக்கெட்டுகள் குறுகிய இடைவெளியில் அடுத்தடுத்து சரிந்தன

குல்தீப் யாதவ் உமேஷ் யாதவ் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர்